தேச பாதுகாப்பு தொடர்பான விவகாரங்களில் பாதுகாப்பு முகமைகள் ஒருங்கிணைந்த அனுகுமுறையுடன் செயல்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார வேளாண் சீர்திருத்த சட்டங்கள் விவசாயிகளின் நலன்களைக் கருத்திக் கொண்டே கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார் தாய்மொழியில் தொழில்நுட்பக் கல்வியை வழங்குவதற்கான செயல் திட்டத்தை தயாரிப்பதற்கு பணிக்குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது வருங்காலத்தில் தண்ணீர் பற்றறக்குறையை சமாளிக்க கழிவுநீர் சுத்திகரிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஹரஷ்வர்தன் கூறியுள்ளார் ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் ஹைதராபாத் ஐம்ஷெட்பூர் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஆட்டம் டிரவில் முடிந்தது

இந்த மாநாட்டின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்று பாதுகாப்பு நிலைமைகள் குறித்து ஆய்வு செய்தார் உள்நாட்டுப் பாதுகாப்புச் தழல் குறித்து இந்த மாநாட்டில் பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருக்கு விளக்கப்பட்டதுடன் ஒட்டுமொத்த பாதுகாப்பு தழ்நிலையை மேம்படுத்துவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது இடது சாரி தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிலமைமையை மேம்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது இந்த மாநாட்டில் பேசிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாட்ளட மேலும் பாதுகாப்பான தேசமாக மாற்ற வேண்டும் என்று கூறினார் எந்த வித சமரசமும் இன்றி பயங்கரவாதத்தை ஒடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மக்களின் பாதுகாப்பையும் கவுரவத்தையும் காவல்துறையினர் உறுதிப்படுத்த வேண்டும் என்று கூறிய அவர் அவசரகால தழ்நிலைகள் மற்றும் பேரிடர்களைச் சமாளிப்பதற்கான திறன்களை மேலும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார் பணியின்போது உயிரிழந்த காவல் துறையினருக்கு இந்த மாநாட்டின்போது மரியாதை செலுத்திய அமைச்சர் சிறப்பாக செயல்பட்ட காவல்துறையினருக்கு பதக்கங்களை வழங்கி கவுரவித்தார்

சீர்திருத்த சட்டங்கள் விவசாயிகளின் நலன்களைக் கருத்திக் கொண்டே வேளாண் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார் தில்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளிடம் நான்காவது சுற்று பேச்சுவார்த்தை இன்று நடைபெறவுள்ளது இந்த நிலையில் விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர சிப் தோமர் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆகியோர் நேற்று ஆலோசனை மேற்கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் புதிய சட்டங்கள் நீண்ட கால எதிர்பார்ப்பிற்குப் பிறகு கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறினார் இந்தச் சுட்டங்கள் தொடர்பாக விவசாயிகளுக்கு ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் அவர்களுடன் பேச்சு நடத்தி அவர்களுடைய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அரசு தயாராக உள்ளது என்று அமைச்சர் கூறினார் மக்களின் இயல்பு வாழ்க்கையைப் பாதிக்கும் வகையிலான போராட்டங்களை விவசாயிகள் கைவிட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் தாய்மொழியில் தொழில்நுட்பக் கல்வியை வழங்குவதற்கான செயல் திட்டத்தை தயாரிப்பதற்கு பணிக்குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது உயர் கல்வித்துறைச் செயலாளர் திரு அமித் கரே தலைமையில் இந்தக் குழு அமைக்கப்படுவதாக கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் அறிவித்துள்ளார் ஆங்கிலத்தில் பாடங்களைப் புரிந்து கொள்வதில் சிக்கலைச் சந்திக்கும் மாணவர்கள் தொழில்நட்பக் கல்வியை இழக்காத வகையில் தாய்மொழியில் கல்வி வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என்று அமைச்சர் ஏற்கெனவே கூறி இருந்தார் இந்நிலையில் தாய்மொழியில் தொழில்நுட்பக் கல்வியை வழங்குவதற்கான உயர்மட்டக் குழுவின் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது இதில் மத்தியக் கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் உயர் கல்வி செயலாளர் திரு அமித் கரே ஐஐடி இயக்குநர்கள் கல்வியாளர்கள் மற்றும் மத்திய கல்வி அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்றனர் இந்தக் கூட்டத்தில் பணிக் குழுவை அமைப்பதற்கான முடிவு எடுக்கப்பட்டது பல்வேறு தரப்பினரின் ஆலோசனைகளை பரிசீலித்து இக்குழு தமது அறிக்கையை ஒரு மாதத்தில் வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முப்படைகளின் கொடி நாளை முன்னிட்டு மக்கள் தாமாக முன்வந்து அதிக அளவில் நிதி வழங்க வேண்டும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வேண்டுகோள் விடுத்துள்ளார்

புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் முன்னாள் ராணுவ வீரர்களின் நலன் உயிர் தியாகம் செய்த வீரர்களது குடும்பத்தினரின் நலன் காயம் அடைந்த வீரர்களின் மறுவாழ்வு ஆகியவை அனைத்து மக்களின் பொறுப்பாகும் என்று குறிப்பிட்டார் அந்த பொறுப்பை நிறைவேற்ற கொடி நாள் ஒரு வாய்ப்பு வழங்குவதாக அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார்

வருங்காலத்தில் தண்ணீர் பற்றறக்குறையை சமாளிக்க கழிவுநீர் சுத்திகரிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஹரஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் நாக்பூரில் உள்ள சிஎஸ்ஐஆர் தேசிய கற்றுக்தூழல் பொறியியல் ஆராய்ச்சி கழகம் மற்றும் புனேயில் உள்ள சிஎஸ்ஐஆர் தேசிய வேதியியல் ஆய்வகம் ஆகியவை இணைந்து வடிவமைத்து புனேயில் நிறுவப்பட்டுள்ள கற்றுச்தழலுக்கு உகந்த கழிவுநீர் குத்திகரிப்பு தொழில்நுட்ப திட்டத்தை காணொலி வாயிலாக அமைச்சர் தொடங்கி வைத்துப் பேசினார் அறிவியல் மற்றும் தொழிலக ஆராய்ச்சி நிறுவனமான சிஎஸ்ஐஆரின் விஞ்ஞானிகள் கழிவுநீர் கத்திகரிப்புக்கான தொழில்நுட்பத்தை மேம்படுத்தி சிஎஸ்ஐஆர் நிறுவனத்தின் அனைத்து வளாகங்களிலும் இதனைப் பொருத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இந்தப் புதிய தொழில்நுட்பத்தை வடிவமைத்த சிஎஸ்ஐஆர் விஞ்ஞானிகளைப் பாராட்டிய அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் இந்தத் தொழில்நுட்பத்தில் இயற்கை முறையில் கழிவு நீர் கத்திகரிக்கப்படுவதால் இந்த நீர் பல்வேறு பயன்பாடுகளுக்கு உகந்ததாக உள்ளது என்று கூறினார் சர்வதேச மாற்றுத் திறனாளிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது

இந்தியாவில் மாற்றுத் திறனாளிகளின் நலனை மேம்படுத்துவதற்காக மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன ஸ்வவ்லம்பன் என்னும் திட்டத்தின் கீழ் பிரத்தியேக அடையாள அட்டையையும் சான்றிதழையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மத்திய அரசு வழங்கிவருகிறது

வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ்

ஒமன் வெளியுறவு அமைச்சர் திரு படர் அல்புசைதியுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார் சுகாதாரம் உணவுப் பாதுகாப்பு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்தினர் பல்வேறு பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் இரு அமைச்சர்களும் விவாதித்தனர் ஏழாவது இந்தியா சரினாம் கூட்டு ஆணையக் கூட்டம் காணொலி வாயிலாக நேற்று நடைபெற்றது வெளியுறவுத் துறை இணை அமைச்சர் திரு

முரளீதரன் மற்றும் கரினாம் நாட்டின் வெளியுறவு அமைச்சர் திரு ஆவ்பர்ட் ஆர்ராம்டின் ஆகியோர் இணைந்து இந்தக் கூட்டத்திற்கு தலைமை வகித்தனர் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் மற்றும் முதலீட்டை அதிகரிப்பதற்கு இந்தக் கூட்டத்தில் இரு அமைச்சர்களும் ஒப்புக்கொண்டனர் கரங்கத்துறையின் திறளை மேம்படுத்த பல கட்ட சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது என மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார் உலகளாவிய சுரங்க உச்சி மாநாடு மற்றும் சர்வதேச சுரங்க இயந்திரங்கள் கண்காட்சி நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு பிரகவாத் ஜோஷி காணொலிக் காட்சி வாயிலாகக் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் சுரங்க ஆராய்ச்சியில் தனியார் துறை பங்களிப்பை அதிகரிக்கவும் சுரங்கங்களை ஏலம் விடுவதற்கான விதிமுறைகளை மாற்றியமைக்கவும் அரசு திட்டமிட்டு வருவதாகக் கூறினார் இது நாட்டில் கனிம வளங்கள் உற்பத்தியை ஊக்குவிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார்

பிரிக்ஸ் நாடுகள் தங்களது பொதுவான இலக்குகளை அடைய மேலும் ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜா கூறியுள்ளார் பிரிக்ஸ் நாடுகளின் ஆறாவது இளைஞர் உச்சி மாநாட்டிலும் அமைச்சர்கள் கூட்டத்திலும் அவர் காணொலி காட்சி வாயிலாகக் கலந்து கொண்டார்

கேவாவில் நடைபெற்று வரும் ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் ஹைதராபாத் ஜம்ஷெட்பூர் அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் டிரவில் முடிந்தது இந்தப் போட்டியில் இரு அணிகளும் தவா ஒரு கோல் அடித்தன